ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் நாட்டு மக்களின் விருப்பங்களையும் உரிமைகளையும் நிறைவேற்றுவதே ஜனநாயகத்தின் முக்கிய அம்சமாக அரசு கருதுவதாக குறிப்பிட்டார் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்காக பல்வேறு உறுதிகள் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் அதனை செயல்படுத்த அரசிற்கு துணிவு இருந்ததாகவும் எடுத்துரைத்தார் வாக்கு அரசியலை கருத்தில்கொண்டு பலர் இதை விமர்சிப்பதாக குறை கூறிய அவர் அவ்வாறு கூறுபவர்கள்தான் வாக்காளர் பட்டியலிலிருந்து மக்களின் பெயரை அகற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டினார் மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசு நிறைவேற்றி வருவதாக கூறிய அவர் லஞ்ச ஊழல் தடுக்கப்பட்டு பொதுமக்களின் பணம் நாட்டின் மேம்பாட்டிற்கு மட்டுமே செலவிடப்படுவதாக எடுத்துரைத்தாா் அண்மை கும்பல் தாக்குதல் சம்பவங்கள் துரதிஷ்டவசமானது என்று கூறிய அவர் இதை வைத்து அரசியல் நடத்தப்படுவதாக கவலை தெரிவித்தார் கும்பல் தாக்குதல் வெட்கக்கேடானது என்று கூறிய அவர் இது குறித்து தாம் வெளிப்படையாக கருத்துக்கள் தெரிவித்து வருவதாகவும் எடுத்துரைத்தார்

இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து நிலையங்களும் குடியரசுத்தலைவரின் உரையை ஒலி ஒளிபரப்புகின்றன

சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுதில்லி செங்கோட்டையில் பிரதமா் திரு

சுதந்திர தினத்தையொட்டி வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பொதுமக்கள் கூடும் இடங்களான பேருந்து ரயில்நிலையங்கள் கோவில்கள் உள்ளிட்ட அனைத்து பொது இடங்களிலும் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிப்பதோடு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார்

சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராமசபைக் கூட்டங்கள் நடைபெறுகின்றன

எடப்பாடி கே

இந்நன்னாளில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கவும் இந்திய திருநாட்டை வல்லரசாக்கவும் தமிழகத்தை வளம் மிக்க முன்னோடி மாநிலமாக உருவாக்கிடவும் ஜாதி மத பேதமின்றி இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வுடன் அயராது உழைத்திட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

மதுரை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் சென்னை காவல்துறை நிர்வாக உதவி தலைவர் ஜா முத்தரசி சென்னை தனிப்பிரிவு குற்ற புலனாய்வு துறை காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை தொழில்நுட்ப காவல் ஆய்வாளர் ராஜ் நாராயணன் நாகை திட்டசோி காவல்நிலைய காவல் உதவி ஆய்வாளர் வி ஆனந்தராஜன் ஆகியோருக்கு காவல் பதக்க விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

சென்னை குற்றப் புலனாய்வு துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எஸ்

லாவன்யா மதுரை குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை துணை கண்காணிப்பாளர் நமச்சிவாயம் கம்பம் வடக்கு காவல்நிலைய ஆய்வாளர் உலகநாதன் சென்னை நொளம்பூர் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி நாகை குற்றப்புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் சரவணன் திருச்சி கண்டோன்மெண்ட் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் ஆர்

கருணாநிதியின் மறைவிற்கு பின்னர் நடைபெறும் முதல்கூட்டமாகும் இது

மேலும் கலைஞர் கருணாநிதி கொண்டுவந்த பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதோடு முக்கிய தருணங்களில் அவர் மேற்கொண்ட அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்துரைக்கும் வகையிலான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன மாநிலங்களுக்கு சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை முன்வைத்த அவரது தொலைநோக்கு கொள்கையை பாராட்டும் தீர்மானமும் இதில் இயற்றப்பட்டது மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் எழுந்துநின்று மௌனம் அனுசரித்தனர் கட்சியின் பொதுச்செயலர் பேராசிரியர் திரு

அன்பழகன் துணை பொதுசெயலர் திரு துரைமுருகன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்கொண்டனர்

விசாரணைக்கு மாற்றி சென்னை உயா்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இன்று உத்தரவிட்டுள்ளது

செல்வம் பஷீர் அஹமது ஆகியோர் கொண்ட டிவிசன் நீதிபதிகள் பெஞ்ச் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

பள்ளிகளில் செயல்படுத்தப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்த பெற்றோரின் அறிவுரைகளை பெறுவதற்காக பெற்றோர் ஆசிரியர்கள் கூட்டம் நாளைமுதல் நடைபெற உள்ளதாக அவர் கூறினார் வரும் கல்வியாண்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடத்திட்டத்தை மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் கூறினார்

வேலுமணி பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணீலாவில் ஆசிய வளர்ச்சி வங்கி தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு

ஆசிய வளர்ச்சி வங்கியின் தெற்காசிய இயக்குநர் எலோனா வின்டிச்சிடம் சென்னை மாநகரில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள நிதியுதவியை அமைச்சர் கோரினார் மேலும் விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கான நிதியுதவிக்கான வேண்டுகோளையும் அமைச்சர் விடுத்துள்ளார்

விளையாட்டு போட்டிகள் வரும் சனிக்கிழமை ஆசிய தொடங்கஉள்ள நிலையில் கால்பந்து மற்றும் கைப்பந்து போட்டிகள் நேற்றே தொடங்கின